வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் இன்று காலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தி உள்ளது தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஒலிம்பிக் தகுதிக்கான ஹாக்கி போட்டி இன்று புவனேஸ்வரில் தொடங்குகிறது

இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளார் காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு திருப்திகரமாக உள்ளது என்று காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் தலைவர் திரு நவின்குமார் கூறியுள்ளார் நேற்று திருச்சியில் நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தற்போதைய நிலவரப்படி பில்லிகுண்டுலு மற்றம் காரைக்கால் மண்டலத்திற்குட்பட்ட எட்டு இடங்களில் நீர்வரத்து திருப்திகரமாக உள்ளது என்று கூறினார் இதன்காரணமாக எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க அவசியமில்லை என்ற அவர் கூறினார் இந்த குழு பிறப்பித்த உத்தரவுகளை தமிழகமும் கர்நாடகமும் செயல்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார் மேகதாது அணை கட்டுவதற்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் அவசியம் என்றும் திரு நவீன்குமார் தெரிவித்தார் முன்னதாக இக்குழுவினர் கல்லணையை பார்வையிட்டனர்

தமிழகத்தல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் இன்று காலைக்குள் பணிக்கு திருப்புமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணிக்கு திரும்பாத மருத்துவ பணியிடங்களுக்கு புதிதாக மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறினார் இதற்கிடையே மருத்துவர்களின் கோரிக்கையை நிறுவேற்றுவது அரசின் கடமையாகும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் போராட்டத்தை காவல்துறை மூலம் ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கக்கூடாது என்றும் அவர் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தி உள்ளார் இந்நிலையில் எந்த ஒரு பிரச்னையும் எதிர்க்கட்சிகள் அரசியல் லாபநோக்கத்துடன் அணுகுவதாக துணை முதலமைச்சர் திரு ஓ பள்ளீர் செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார்

நேற்று கரூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்

தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னை மாகாணத்திலிருந்து மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை பிற மாநிலங்கள் கொண்டாடி வரும் நிலையில் தமிழ்நாடு தினமும் கொண்டாடப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிவான அரசு கடந்த ஜுலை மாதம் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டது இதன் அடிப்படையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது மகா புயல் தீவிர புயலாக வலுவடைந்துள்ளது

இதற்கிடையே அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

எனவே மீனவர்கள் வடக்கு அந்தமான் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக் கடற்பகுதிகளுக்கு நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நீலகிரி மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தொடர்மனழ காணமாக இன்று பந்தலார் தாலுக்காவிற்கு உட்பட்ட பள்ளி மற்றும் கல்லாரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

உதகமண்டலத்திவிருந்து மயிலவாகன் தாத்துக்குடி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக கோவில்பட்டி அருகே கிராம சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன மின்சாரம் தாக்கியதில் பள்ளி மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சென்னையில் கூவம் நதியினை தூய்மைபடுத்தும் பணியினை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இன்று மேற்கொள்கின்றனர் பல்வேறு அமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து இப்பணியை மேற்கொள்ள உள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு படையின் உதவி கமாண்டர் திரு ப்ரீதர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

ஒலிம்பிக் தகுதிக்கான ஹாக்கி போட்டி இன்று புவனேஸ்வரில் தொடங்குகிறது இதில் இந்தியா ஆடவர் பிரிவில் ரஷ்யாவையும் மகளிர் பிரிவில் அமெரிக்காவையும் எதிர்கொள்கிறது இரு பிரிவுகளிலும் இரண்டு ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன இதில் கூடுதல் புள்ளிகள் பெறும் அணி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் இன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ள முதலாவது போட்டியில் இந்திய மகளிர் அணி அமெரிக்காவை எதிர்கொள்கிறது எட்டு மணிக்கு நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு போட்டியில் இந்தியா ரஷ்யாவை எதிர்கொள்கிறது

மூன்று ஒரு நாள் மற்றும் ஐந்து டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன

டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் பயிற்சி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது